என்று முதலமைச்சர் திரு

இன்று இந்தியாவின் பி

சிந்து ஜப்பானின் யெமா குச்சியை எதிர்கொள்கிறார்

பழனிச்சாமி தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் தாரமங்கலம் சின்னப்பம்பட்டி இடையே புதிய புறவழிச்சாலை மற்றும் பாலங்களை இன்று திறந்துவைத்துப் பேசியஅவர் இதற்கு சேலம் உருக்காலை வளாகத்தில் உள்ள நிலம் பயன்படுத்தப்படும் என்றார் இத்தொழிற்சாலையின்மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறினார்

மேலும் விவசாயிகளின் பங்களிப்புடன் குடிமராமத்து பணிகள் மாநிலத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் முதலமைச்சர் கூறினார்

முதலமைச்சர்

இதனிடையே பக்தர்களின் வசதிக்ககாக குடிநீர் சுகாதாரம் மற்றும் கழிப்பிட கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் தலைமை செயலர் வசதி திரு

முன்னதாக காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இதுதொடர்பாக ஆலோசனை மேற்கொண்டார்

பள்ளிக்கல்வித் துறையில் சமூக பொறுப்புணர்வு திட்டத்தின்கீழ் பள்ளிகளுக்கு சுற்றுச்சுவர்கள் மற்றும் கழிப்பறைகள் கட்டும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார் விளாங்கொம்பை மலைவாழ் கிராமத்தில் ஆரம்பப்பள்ளி திறக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் காமறுத் மக்களை பாதிக்கும் ஹைட்ரோகார்பன் மீத்தேன் உள்ளிட்ட எந்த திட்டத்தையும் தமிழகஅரசு செயல்படுத்தாது என மாநில உணவுத்துறை அமைசர் திரு

சம்பா சாகுபடிக்கு குறித்த காலத்தில் மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார்

தங்கமணி இன்று தொடங்கிவைத்தார்

தேர்தல் ஆணையம் வேலூர் மக்களவை தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை திரும்பபெற நாளை கடைசி நாளாகும்

சண்முகம் திமுகவின் திரு

கரம்பீர்சிங் இந்திய கடற்படையின் புதிய விமான பிரிவை கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கரம்பீர்சிங் சென்னையில் நாளை தொடங்கி வைக்கிறார் இந்த படைபிரிவு கிழக்கு கடற்கரை பகுதியில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்கு பேருதவியாக அமையும் இந்த விமானங்களில் அதி நவீன தொலையுணர்வு மற்றும் ரேடார் கண்காணிப்பு கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன

சென்னை விமானநிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் பல கட்ட மேற்கொள்ளப்பட்டதால் ராக்கெட்டில் மீண்டும் தொழில்நுட்ப சோகனைகள் கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றார்

பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் டெல்லி காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது

அவரது மறைவை ஒட்டி டெல்லியில் இரண்டு நாள் துக்கம் அனுசரிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

சிந்து ஜப்பானின் யெமா குச்சியை எதிர்கொள்கிறார்